வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது

துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார்

ஒன்றரை கோடி ரூபாய் வரை வர்த்தகத்தில் ஈடுபடும் நிறுவனங்கள் தொகுப்பு திட்டத்திலும் ஒரு சதவீத வரி மட்டுமே செலுத்தக்கூடிய திட்டத்திலும் சேர்ந்து பயனடையலாம் என்று நிதியமைச்சகம் தனது ட்விடடர் செய்தியில் தெரிவித்துள்ளது

உயிரி எரிபொருள் இயற்கை எரிவாயு மின்சாரம் ஆகிய எரிபொருட்களைக் கொண்டு செயல்படும் வகையில் பொதுப்போக்குவரத்து நவீனமயமாக்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் வழக்கமான எரிபொருட்களை கொண்டு பெரும்பாலான மாநில அரசு போக்குவரத்துக் கழகங்கள் செயல்படுவதால் அந்த எரிபொருட்களுக்கு அதிக செலவை செய்ய வேண்டியுள்ளது என்றார் இந்தப் போக்குவரத்து கழகங்கள் உயிரி எரிபொருள் இயற்கை எரிவாயு மின்சாரம் ஆகிய எரிபொருட்களை பயன்படுத்துவதை நோக்கி முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இதனால் எரிபொருட்களை சேமிப்பதோடு பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் மாற்று எரிபொருட்கள் பயன்படும் என்றும் அவர் கூறினார் வெளிநாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய மத்திய அரசு கோடிக்கணக்கான ரூபாயை செலவிடுவதாகவும் இதை கணிசமாக குறைப்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் மூன்றாம் பாலினத்தவருக்கான தேசியக் குழுமத்தை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது இந்தக் குழுமத்தின் அலுவல் சாரா தலைவராக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் துறை அமைச்சர் செயல்படுவார் என்றும் இந்த அமைச்சகத்தின் இணையமைச்சர் அலுவல்சாரா துணைத் தலைவராக செயல்படுவார் என்றும் அரசின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாம் பாலினத்தவருக்கான கொள்கைகள் திட்டங்கள் சட்டங்கள் ஆகியவற்றை வடிவமைப்பதற்கு அரசுக்கு ஆலோசனை வழங்கும் குழுமமாக இது செயல்படும் ஏற்கனவே மூன்றாம் பாலினத்தவருக்காக அரசின் கொள்கைகள் திட்டங்கள் அவற்றின் செயலாக்கம் குறித்தும் இந்த குழுமம் கண்காணிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுமத்தில் மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள் மூன்றாம் பாலினத்தவருக்கான ஐந்து பிரதிநிதிகள் தேசிய மனித உரிமை ஆணையம் தேசிய மகளிர் ஆணையம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் உறுப்பினர்களாக இடம் பெற்றுள்ளனர்

நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னர் வெளிப்படைத் தன்மைக்கும் பொதுமக்கள் நலன்சார்ந்த செயல்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய அமைச்சர் திரு இதேந்திர சிங் கூறியுள்ளார்

கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தைவிட இந்த ஆண்டு ஜூன் மாதம் தகவல் உரிமை கோரும் விண்ணப்பங்களின் பரிசீலனை விகிதம் மிக அதிகம் என்றும் அவர் கூறினார் முள்பு இந்திய மக்கள் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல்களை தகவல் உரிமை சட்டத்தின்கீழ் பெறமுடியாத நிலை இருந்ததாகவும் தற்போது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் குறித்த தகவல்களையும் பெற முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு துணிச்சலான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக பிஜேபி தலைவர் திரு ஜெபி நட்டா கூறியுள்ளார்

இந்நோய்த் தொற்று காலத்தின்போது பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிஜேபி தொண்டர்கள் உணவு உட்பட பல்வேறு பொருட்களை வழங்கி சேவையாற்றினார்கள் என்றும் அவர் கூறினார்

இளைஞர்கள் மகளிர் பழங்குடியினர் ஷெட்யூல்டு வகுப்பினர் உள்ளிட்ட அனைவரையும் தேசிய நீரோட்டத்திற்கு கொண்டுவரும் பணியில் கட்சித் தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் காங்கிரஸ் இடைக்காலத் தலைவராக திருமதி சோனியா காந்தி தொடர்ந்து நீடிப்பார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது காணொலிக் காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழுக் கூட்டத்தில் பேசிய அளைவரும் இதனை வலியுறுத்தியதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு

சிவேணுகோபால் கூறினார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூடும்வரை கட்சியை திருமதி சோனியா காந்தி வழிநடத்த வேண்டும் என்று இந்தக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் கட்சியில் அமைப்பு ரீதியாக மாற்றங்களை செய்யவும் திருமதி சோனியா காந்திக்கு செயற்குழு அதிகாரமளித்துள்ளதாகவும் அவர் கூறினார் மதுரை மாவட்டம் இடையப்பட்டி என்ற இடத்தில் கேந்திரிய வித்யாலயாவின் புதிய பள்ளி திறக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் அறிவித்துள்ளார் இப்பள்ளியின் மூலம் பயன்பெறவுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தனது ட்விட்டர் செய்தியில் தமிழில் அவர் கூறியுள்ளார்

தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக இணைக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் இது செயல்பாட்டுக்கு வரும் என்றும் கூட்டுறவுத் துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார் மதுரையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

மாரியப்பன் ராஜீவ் காந்தி கேல்ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கு தமிழக ஆளுநர் திரு பள்வாரி வால் புரோஹித் பாராட்டு தெரிவித்துள்ளார்

வருங்காலத்தில் சர்வதேச போட்டிகளிலும் பாராலிம்பிக் போட்டிகளிலும் இந்தியாவிற்காக அவர் நிச்சயம் பல பதக்கங்களை வெல்வார் என்றும் அவரது சாதனைகள் தமிழகத்தில் உள்ள பல விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார்

பிரகாஷ் நேற்று தொடங்கி வைத்தார்

ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் இயல்பான வளர்ச்சி அறிவுசார் வளர்ச்சி மற்றும் உடல் வளர்ச்சிக்குத் தேவையாள ஒரு நுண்னூட்டச் சத்தாக வைட்டமின் ஏ விளங்குவதாகவும் இதனை வழங்குவதன் மூலம் பார்வையின்மை தடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக் கழகம் மற்றும் தமிழக அரசின் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகம் ஆகியவற்றுக்கு இடையே கூட்டாக ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வகைசெய்யும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னையில் நேற்று கையெழுத்தானது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக் கழக துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையன் முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநர் திரு கணேஷ் பல்கலைக் கழக பதிவாளர் மருத்துவர் திரு அஸ்வத் நாராயணன் ஆகியோர் கையெழுத்திட்டனர் இந்த ஒப்பந்தப்படி பரிசோதனைக் கூடம் மற்றும் பிற வசதிகளை அந்தந்த துறைகளில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் என்று பல்கலைக் கழக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இதனை புதுதில்லியில் நேற்று இந்திய விமானப்படை தலைமைத் தளபதி ஆர்

பதூரியா தொடங்கி வைத்தார் இந்திய விமானப் படையில் சேர விரும்பும் இளைஞர்களுக்கான பல்வேறு தகவல்களை உள்ளடக்கியதாக இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது விமானப் படை வீரர்கள் மற்றும் அதிகாரிகளை தேர்வு செய்யும் முறை பயிற்சித் திட்டங்கள் சும்பளம் மற்றும் இதர படிகள் குறித்த அனைத்து தகவல்களும் இதில் இடம்பெற்றுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது

சேலம் திருச்சி மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார்

இதள் காரணமாக நகரில் வெய்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது

மழைக்காலம் வருவதை முன்னிட்டு பங்களாதேஷில் முகாம்களில் உள்ள ரோஹிங்கியா அகதிகளை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றும் நடவடிக்கையில் அந்நாட்டு அரசு ஈடுபட்டுள்ளது மியான்மரும் ஜப்பானும் தங்களது குடிமக்களுக்காக பரஸ்பரம் எல்லைகளை திறந்துவிட ஒப்புக் கொண்டுள்ளன கேரள சுட்டப்பேரவையில் நேற்று முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி அரசுக்கு எதிராக காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி கொண்டுவந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது நடைபெற்ற மாநிலங்களவை இடைத் தேர்தலில் ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த லோக் கேரளாவில் தந்திரிக் ஜனதா தள் வேட்பாளர் திரு

நாகப்பட்டிணத்தில் உள்ள வேளாங்கண்ணி பேராலயத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள திருவிழாவிற்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படமாட்டார்கள் என்றும் அத்துமீறபவர்கள்மீது வழக்குப் பதிவு செய்யப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது

ஜான் லூயிஸ் நேற்று வழங்கினார்

ராசாமணி நேற்று ஆய்வு செய்தார்

நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அனுமின் நிலையத்தின் முதவாவது அனு உலையில் பராமரிப்புப் பணிகள் முடிவடைந்து நேற்று காலை மின்உற்பத்தி தொடங்கியது